உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும்வகையில் இன்று ஒத்திவைக்கப்பட்டது

கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் தமிழகத்தில் முனைப்புடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அறிவிக்கப்பட்டுள்ளன

கண்ணகிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று வழங்கி கவுரவித்தார்

அன்பழகன் உறுப்பினர்கள் கே

சாமி எஸ்

முன்னதாக அவை இன்று கூடியதும் இரங்கல் தீர்மானத்தை வாசித்த பேரவை தலைவர் திரு

தனபால் பேராசிரியர் அன்பழகனின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் எளிமையும் அடக்கமும் கொண்ட அன்பழகன் திராவிடர் கொள்கையில் ஆழமான நம்பிக்கை கொண்டவராகவும் சமூகநீதி மொழி உரிமை ஆகியவற்றில் உறுதியோடு செயல்பட்டவர் என்றும் குறிப்பிட்டார்

சாமி காத்தவராயன் ஆகியோர் பணியாற்றிய முறைபற்றியும் எடுத்துரைத்த பேரவை தலைவர் இவர்களை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கு பேரவை சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப சந்திரன் மறைவிற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கான இரங்கல் குறிப்பை பேரவை தலைவர் திரு

தனபால் வாசித்தார் இதனைத்தொடர்ந்து இவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும்வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்துநின்று இரண்டுநிமிடம் மவுனம் அனுசரித்தனர் மறைந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும்வகையில் பேரவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன

மமமமமமம விஜயபாஸ்கர் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலை தடுக்க முதலமைச்சரின் அறிவுறுத்தவுக்கு ஏற்ப போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில் மக்கள் நல்வாழ்வத்துறை அமைச்சர் டாக்டர் சி

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கொரோனா வைரஸ் தொற்று குறித்த வீண் வதந்திகளை மக்கள் நம்பவேண்டாம் என அறிவுறுத்தினார் நோய் தொற்றை தடுக்க போதுமான உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தாம்பரம் அருகே கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு குறும்படம் இன்றுமாலை வெளியிடப்படுவதாக தெரிவித்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் கொரோனா வைரஸ் தடுப்பு முன் எச்சரிக்கைகள் குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது

தில்லி உத்திரப்பிரதேசம் ஜம்முகாஷ்மீர் கேரள மாநிலங்களிலிருந்து தலா ஒருவர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்

முன்னதாக நேற்று முன்தினம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவைத் நாட்டிற்கு இந்திய விமானங்கள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது மமமமமமம போஷன்டஅபியான் மத்திய மகளிர் குழந்தைகள் வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை சார்பில் போஷன் அபியான் ஜன் அந்தோலன் திட்டத்தின்கீழ் போஷன் பக்வாடா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடுமுழுவதும் இரண்டு வாரங்களுக்கு நடைபெறுகிறது

இதன்மூலம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு குழந்தைகள் தாய்மார்கள் இடையே ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதிகளவில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது

அங்கன்வாடி மைய பணியாளர்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இடையே ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது

இதன்படி கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு

முனுசாமி கொள்கை பரப்பு செயலர் டாக்டர் மு தம்பிதுரை ஆகியோர் அஇஅதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய ஒரு இடம் தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் கட்சித்தலைவர் திரு

வாசன் போட்டியிடுவார் என கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர் செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே

சிவா திரு அந்தியூர் செல்வராஜ் மற்றும் திரு

இளங்கோ ஆகியோர் கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக சட்டப்பேரவை செயலரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர்

கண்ணகிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஒருலட்சம் ரூபாய் காசோலை எட்டு கிராம் தங்கப்பதக்கம் சான்றிதழ் ஆகியவற்றை உள்ளடக்கிய இவ்விருதை தமக்கு வழங்கியமைக்காக முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டாக்டர் வே

சேவூர் எஸ்

தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் டாக்டர் அர்

ஆனந்த் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சிததலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய பாபா அணுசக்தி மைய முதநிலை விஞ்ஞானி டாக்டர் டேனியல் செல்லப்பா மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பல்வேறு சிறப்பு பயிற்சிகளையும் கடனுதவிகளையும் இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தினார்

சந்தீப் நந்தாரி தெரிவித்துள்ளார்